நடவடிக்கையில் நான்கு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர்

பிரதமர் திரு நரேந்திரமோடி அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார்

வெளியிட்ட அறிக்கை ஆதாரமற்றது என இந்தியா தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று பாகிஸ்தானை தென்னாப்பிரிக்கா எதிர்கொள்கிறது

இறுதியாட்டத்தில் இன்று இந்தியா ஜப்பானை எதிர்த்து ஆடுகிறது இனி விரிவான செய்திகள் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் சோஃபியாள் மாவட்டம் கீகம் பகுதியில் உள்ள தரம்தோரா கிராமத்தில் பாதுகாப்பு படையினர் இன்று அதிகாலை மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையில் நான்கு பயங்கரவாதிகள் சுட்டுக்கொல்லப்பட்டனர் இந்த கிராமத்தில் பயங்கரவாதிகள் பதங்கியிருப்பதாக கிடைத்த தகவலையடுத்து தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன அப்போது பதங்கியிருந்த பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் குட்டனர் பாதுகாப்பு படையினரும் துப்பாக்கியால் குட்டதில் நான்கு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் இவர்கள் பதுங்கியிருந்த இடத்திலிருந்து ஆயுதங்களும் வெடிப்பொருட்களும் கைப்பற்றப்பட்டன கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளின் அடையாளமும் எந்த பிரிவை சேர்ந்தவர்கள் என்பதும் தெரியவில்லை இந்தப் பகுதியில் தேடுதல் நடவடிக்கை தொடர்கிறது பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தியாக தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி அவருக்கு புகழஞ்சவி செலுத்தியுள்ளார் சிறந்த தேசபக்தரும் பெருமைமிகு தேசியவாதியுமான டாங்டர் முகர்ஜி இந்தியாவின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் தமது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ஃஎன்று திரு மோடி டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்

புதுதில்லியிலுள்ள பிஜேபி தலைமையகத்தில் வைக்கப்பட்டிருந்த டாக்டர் முகர்ஜியின் திருவுருவப்படத்திற்கு பிஜேபி தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா கட்சியின் செயல்தலைவர் திரு ஜே பி நட்டா பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி மற்றும் பல தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர் தில்லியிலுள்ள ஷாஹிதி பூங்காவிற்கு சென்ற திரு ஜே பி நட்டா டாக்டர் முகர்ஜிக்கு அஞ்சலி செலுத்தினார் நிகழ்ச்சியில் பேசிய திரு நட்டா டாக்டர் ம்முகர்ஜியிள் சிந்தனைகளையும் செயல்பட்ட இந்த பாதையையும் பின்தொடர பிஜேபி தொண்டர்கள் உறுதி பூண்டிருப்பதாக கூறினார் நாட்டை வலுவானதாக்க கட்சித் தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார் நித்தி ஆயோக் கூட்டத்தில் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறை நிபுணர்களுடன் தாம் மேற்கொண்ட ஆலோசனை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் பொருளாதாரம் வேலைவாய்ப்பு விவசாயம் நீர்வளம் ஏற்றுமதி கல்வி மற்றும் ககாதாரத்துறை குறித்து அவர்களுடன் பயன்மிக்க உரையாடலை தாம் நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார் புதுதில்லியில் நேற்று நித்தி ஆயோக் ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் நாற்பதுக்கும் மேற்பட்ட பொருளாதார நிபுணர்களுடன் பொருளாதார கொள்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார் இதுகுறித்து பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பொருளாதாரம் குறித்த இக்கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்களை வழங்கிய அனைவருக்கும் பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது இக்கூட்டத்தில் மத்திய தொழில் வர்த்தகக்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் புள்ளியியல் மற்றும் திட்ட அமவாக்கத்துறை இணையமைச்சர் திரு ராவ் இந்தர்ஜித் சிங் நித்தி ஆயோக் துணைத்தலைவர் திரு ராஜீவ் குமார் முதன்மை செயல் அதிகாரி திரு அமிதாப்காந்த் மற்றும் மூத்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

இந்நிலையில் தம்மீதான விசாரணையை ஆன்டிகுவாவில் மேற்கொள்ள வேண்டும் என்ற அவரது கோரிக்கையை அமலாக்க இயக்ககம் நிராகரித்துள்ளது இதுகுறித்து மும்பை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்க இயக்ககம் பிரமாண பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்துள்ளது அதில் ஆம்புலன்ஸ் வசதியுடன் கூடிய விமானம் மற்றும் மருத்துவ நிபுணர்களின் உதவியுடன் மெகுல் சோக்ஸியை இந்தியாவிற்கு கொண்டு வந்து விசாரிக்கமுடியும் என்று குறிப்பிட்டுள்ளது பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அதுல் ராய் வாரணாசிநீதிமன்றத்தில்நேற்று சரணடைந்தார்

சிறுபான்மையினருக்கு எதிராக வன்முறைகள் நடப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்ட அறிக்கை ஆதாரமற்றது என இந்தியா தெரிவித்துள்ளது இந்தியா மதச்சார்பற்ற பரந்த ஜனநாயக பன்முகத்தன்மை கொண்ட சமூகம் என்பதில் பெருமை கொள்வதாக வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரவீஷ் குமார் தெரிவித்துள்ளார் சர்வதேச மத குதந்திரம் தொடர்பாக அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை வெளியிட்டிருக்கும் அறிக்கை குறித்து கேட்டபோது சிறுபான்மை சமூகத்தினர் உட்பட அனைத்து குடிமக்களுக்கும் இந்திய அரசியல் சட்டம் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்துள்ளது என்று திரு ரவிஷ் குமார் கூறினார் மத குதந்திர பாதுகாப்புக்கும் சுட்டத்தின் ஆட்சியை மேலும் மேம்படுத்தி அடிப்படை உரிமைகள் பாதுகாப்புக்கும் இந்தியா உறுதி பூண்டுள்ளது என்றும் அவர் கூறினார் அரசியல் சட்டப்படி ஒரு நாட்டின் குடிமக்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கும் உரிமைகள் பற்றி வெளிநாடு ஒன்று கருத்து தெரிவிக்க உரிமையில்லை என இந்தியா கருதுவதாகவும் திரு ரவீஷ்குமார் கூறினார் முன்னதாக அமெரிக்காவின் அறிக்கை நரேந்திரமோடி அரகக்கு எதிரான பாரபட்சமான அறிக்கை என்று பிஜேபி நேற்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியுள்ளது சிறுபான்மயினருக்கு எதிராக வன்முறையை துண்ட திட்டம் இருப்பதாக அறிக்கையில் கூறப்பட்டிருப்பது முற்றிலும் தவறானது என்று கட்சியின் ஊடகப்பிரிவு தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு அனில் பலூனி தெரிவித்துள்ளார் உள்ளுர் பிரச்சனைகளாலும் கிரிமினல் மனநிலையாலும் ஏற்பட்ட சம்பவங்களை அமெரிக்காவின் அறிக்கை ஆதாரங்களாக காட்டியுள்ளன என்றும் அவர் கூறியுள்ளார் பீகார் மாநிலத்தில் மூளைக்காய்ச்சல் நோய் பெருமளவு ஏற்பட்டு ஏராளமான குழந்தைகள் மரணம் அடைந்ததற்கும் விச்சி பழத்தை அவர்கள் சாப்பிட்டதற்கும் தொடர்பில்லை என்று முசாஃபர்பூரில் உள்ள தேசிய லிச்சி ஆராய்ச்சி பீகார் துயரத்திற்கும் லிச்சி பழத்திற்கும் சம்பந்தமில்லை என்று இந்த மையத்தின் இயக்குநர் டாக்டர் விஷால்நாத் தெரிவித்துள்ளார் இந்த பழத்தில் விட்டமின் பி கால்சியம் பொட்டாசியம் சோடியம் பாஸ்பரஸ் ஆகியவை நிறைந்திருப்பதாக கூறிய அவர் இதுகுறித்து மக்களிடையே விழிப்புணர்வை உருவாக்குவது அவசரத் தேவை என்றார் ஒடிசாவில் உள்ள பள்ளிகளில் மாணவர்கள் வருகையை அதிகரிக்கும் முயற்சியாக பள்ளிகளிலிருந்து ஒரு கிலோ மீட்டருக்கும் கூடுதலாள தூரத்தில் வசிக்கும் மாணவர்களுக்கு போக்குவரத்து செலவை வழங்குவது என மாநில அரசு முடிவு செய்துள்ளது

ஒடிசா மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு சுமீர் ரஞ்சன் தாஸ் தலைமையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக்கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது ரொக்கமாக வழங்கப்படும் இந்த ஊக்கத்தொகை இராண்டில் பத்து மாதங்களுக்கு மாணவர்களின் பெற்றோர்களிடம் அளிக்கப்படும்

இதையொட்டி அந்நாட்டு பிரதமரும் அவாமிலீக் கட்சியின் தலைவருமான திருமதி ஷேக் ஹசினா மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்

இந்த போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்கும் போட்டியின் நேர்முக வர்ணனையை அகில இந்திய வானொலி ஒலிபரப்பும் டிடி எச் இந்தி அலைவரிசையிலும் கூடுதல் அலைவரிசைகளிலும் பிற்பகல் இரண்டரை மணியிலிருந்து இதனை கேட்கலாம் முன்னதாக நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் இந்தியாவும் நியூசிலாந்தும் வெற்றி பெற்றன

மான்செஸ்டரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் நியூசிலாந்து அணி ஐந்து ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டஸை வென்றது

இந்தப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் இரண்டரை மணிக்கு தொடங்கும்